சலுகைகளுடன் ஜுன்மாதம் முதல் நீட்டிக்கப்படுகிறது

பட்ஜெட் உரையை புறக்கணித்து திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சட்டப்பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தன

நாட்டின் சுகாதார கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு

காவிரிநீர் பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வதால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது சட்டப்பேரவை பட்ஜெட் தமிழகத்தில் விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்கடன் ரத்து நடவடிக்கைகளுக்காக ஐயாயிரம் கோடி ருபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக துணை முதலமைச்சரும் நிதி துறை பொறுப்பு வகிப்பவருமான திரு ஓ

இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளங்கள் ஒய்வூதியங்கள் கடனுக்கான வட்டித்தொகை இவை அனைத்திற்கும் முழுமையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த நிதி பற்றாக்குறைக்கு கோவிட் பெருந்தொற்று தாக்குதலே காரணம் என்றார்

வெளிநடப்பு முன்னதாக பட்ஜெட் உரையை புறக்கணித்து திமுக மற்றும் அதன் தோழமை காங்கிரஸ் இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சிகளான லீக் கட்சியின் உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்கட்சியினர் மாநில அரசின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லாததால் இந்நடவடிககை என்று கூறினர் தனபால் தமிழக சட்டப்பேரவை மீண்டும் நாளைமறுநாள் கூடும் என்று பேரவை தலைவர் திரு

துணை முதலமைச்சர் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தபின் சட்டப்பேரவை இன்று ஒத்திவைக்கப்பட்டது

மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் சுகாதார துறையில் சிறப்பான செயலாக்கம் குறித்த இணையதள கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் சுகாதார பிரச்சனைகள் ஒருங்கிணைந்து கையாப்பட்டதாகவும் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் கூறினார்

தொலை தூர கிராமங்களிலும் நீடித்த அனைவரும் எளிதாக பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பத்துடன் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த அரசு அதிகவனம் செலுத்துவதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஒருங்கிணைந்த முயற்சிகளாலும் ஒட்டுமொத்த நடவடிக்கைகளாலும் நம் நாட்டில் ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இனிவரும் காலங்களில் பரபரப்பான சவால்களையும் சூழல்களையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதே அரசின் குறிக்கோள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இதனிடையே முன்கள மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்துவதில் நம் நாடு புதிய மைல் கல்லை எட்டியுள்ளது

இதுதொடர்பான வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பேனர்ஜி தலைமையிலான அமர்வு அண்மை காலங்களில் யானைகள் வதை அதிகரித்து வருவதாக வருத்தம் தெரிவித்தனர்

றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவில் தெப்பத் திருவிழாவில் இன்றுமாலை பந்தக்காட்சி நடைபெறுகிறது